பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து இன்று ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர் திரு

நரேந்திரமோடி மத்திய நிதியமைச்சர் திருமதி

இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்புள்ள மாநிலங்களில் பரிசோதனைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு

அதிகளவில் பரிசோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

எடப்பாடி

பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யவும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் அவர் அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஈரோடு வேலூர் திண்டுக்கல் விழுப்புரம் திருப்பூர் தேனி நாமக்கல் செங்கல்பட்டு மதுரை தூத்துகுடி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி கடலூர் திருவள்ளுர் திருவாரூர் சேலம் நாகப்பட்டிணம் மாவட்டங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அதேவேளையில் தஞ்சை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சிவகங்கை நீலகிரி கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள் தமிழகத்தில் பாதிப்பு குறைந்த மாவட்டங்களாகவும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது

இதற்காக பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் மாநில அரசுகள் மாவட்ட நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துக்களையும் தொடர்பு கொண்டு ஊரடங்கு உத்தரவை மீறாமல் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தி உள்ளது

சீனாவின் குவாங்சோ விமான நிலையத்திலிருந்து இன்று காலை அனுப்பி வைக்கப்பட்ட இந்த கருவிகள் அனைத்தும் இன்று இரவுக்குள் இந்தியா வந்து சேரும் என தெரிகிறது

இதுகுறித்து திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையின் டின் டாக்டர்

சிவராசு மற்றும் மருத்துவ குழுவினர் வழியனுப்பி வைத்தனர்

இம்மாவட்டத்தில் சில்லறை மற்றும் மொத்த விற்பனை இறைச்சி கடைகளும் மீன் கடைகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை செயல்பட முழு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்தார்

அடுத்தடுத்து இருமுறை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் பாதிப்பு இல்லை என்று உறுதி செய்யப்பட்ட பின்னர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பூங்கொத்து அளித்து இவர்களை வழியனுப்பி வைத்தனர்

உமா மகேஸ்வரி நேரில் ஆய்வு செய்தார்